எடப்பாடி பழனிச்சாமி கொடியசைத்து இன்றுதொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு விரைவு போக்குவரத்துக்கழகத்திற்கு குளிர்சாதன படுக்கை வசதி இருக்கை வசதி கழிப்பறை ஆகியவற்றுடன் கூடிய நவீன பேருந்துகளும் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் அமைச்சா் திரு

விஜயபாஸ்கா் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சென்னை தலைமைச் செயலகத்தில்தமிழ்நாடு அரசு கேபிள் டி வி

சி டி வி

போக்குவரத்துத்துறையில் நிலையான இயக்கக்கொள்கை உருவாக்கப்படும் என்றும் அனைத்து வகையான போக்குவரத்தை உள்ளடக்கிய பல்வகை போக்குவரத்து அமைப்பினை உருவாக்குவதே இக்கொள்கையின் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் மின்கலன் அல்லது மின்சாரத்தில் ஒடும் பேருந்துகள் இயக்குவதற்கான விரிவானத் திட்டம் உருவாக்கப்பட இருப்பதாகவும் இதற்காக தேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஆலோசகர்களை உள்ளடக்கிய உயர்மட்டக்குழு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மூன்று மாதங்கள் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்காவிட்டாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்பட மாட்டாது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று பேரவையில் தெரிவித்தார் பேரவையில் இன்று கேள்விநேரத்தின்போது இதை தெரிவித்த அமைச்சர் மத்திய அமைச்சர் இத்தொடர்பாக ஆலோசனை தெரிவித்ததாகவும் அதை தமிழக அரசு அமல்படுத்தாது என்றும் கூறினார்

சிம்வாவில் இன்று மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் குறித்து மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்ட மாநாட்டில் இதை தெரிவித்த திரு ஆர் கே சிங் ஒருங்கிணைந்த மின் அபிவிருத்தித் திட்டம் தீன் தயாள் உபாத்யாயா கிராம ஒளித்திட்டம் உள்ளிட்டத் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி அனைத்து வீடுகளும் மின்வசதி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் தேர்தல் நடைமுறைகளில் மாற்றுத்திறனாளிகளை முழு அளவில் பங்கேற்க செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார் புததில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான தேர்தல் ஆலோசனைக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிப்பதற்கான வசதிகள் முன்னுரிமை அடிப்படையில் செய்துதரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

இதன்மூவம் வாக்குக்குப்பணம் பரிசுப் பொருள் கொடுப்பது உள்ளிட்ட புகார்களை தெரிவிப்பவர்களின் பெயர்கள் தேர்தல் ஆணையத்தால் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் திரு ராவத் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா ஊழல் விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிவரை கைது செய்யக்கூடாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முடிவுக்கு வந்ததையடுத்து நீதிபதி திரு ஏ கே பதக் தடையை நீட்டித்து உத்தரவிட்டார்

தமிழகத்தில் அரசுப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் அருகே வரலோட்டி என்னுமிடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை திறந்துவைத்து பேசிய அவர் நவோதியா பள்ளிகளை தமிழகத்தில் உடனடியாக தொடங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள்